நாராயணசாமி தெரிவித்துள்ளார் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எம்

பி எஸ் சேர்க்கைக்கு மாணவர்கள் முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று இன்று அறிவிக்கப் பட்டுள்ளது

பிரதமர் தற்போதைய பண்டிகை காலங்களில் கொரோனா பரவல் தடுப்பு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பதில் நாட்டு மக்கள் அலட்சியமாக இருக்க கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் உத்திரப் பிரதேச மாநிலத்தில் பிரதமர் ஸ்வனிதி பயனாளிகளான ஆத்ம நிர்பர் திட்ட சாலை ஓர வியாபாரிகளுடன் இன்று காணொளி காட்சி மூலம் பிரதமர் கலந்துரையாடினார் அப்போது தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட நடைமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்கும் பட்சத்தில் கொரோனாவை தோற்கடிக்க முடியும் என்று உறுதிப்பட தெரிவித்தார் கொரோனா பரவல் நிலவிவரும் இன்றைய காலத்தில் கூட ஜன்தன் ஆயுஷ்மான் உஜ்வாலா பிரதமர் ஸ்வனிதி போன்ற பல்வேறு திட்டங்கள் மக்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவுவதாகவும் அதன் மூலம் எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நாட்டு மக்கள் தயாராக இருப்பதை சர்வதேச சமுதாயம் கண்கூடாக கண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பிரதமர் ஸ்வனிதி திட்டம் சுதந்திர இந்தியாவில் சாலையோர வியாபாரிகளுக்கென துவக்கப்பட்ட முதல் திட்டம் என்றும் இத்திட்டத்தின் பயன்களை பெற இடைத் தரகர்கள் தேவையில்லை என்றும் உத்திரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதோடு வேலையின்மை காரணமாக தொழிலாளர்கள் புலம் பெயர்வதையும் வெகுவாக குறைத்துள்ளது என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார்

இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் பிரதிநிதிகளும் அமெரிக்க தரப்பில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ மற்றும் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் தலைமையில் அந்நாட்டு பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் இந்திய பசுபிக் மண்டலம் மற்றும் சர்வதேச அளவில் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்துவதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது

புதுடெல்லியில் மத்திய கண்காணிப்பு ஆணயத்தில் ஆணையர் திரு சஞ்சய் கோத்தாரி தலைமையில் அலுவலர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர்

இதனை ஒட்டி பிரதமர் திரு

நாராயாணசாமி கூறியுள்ளார் இது குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

நாராயணசாமி இன்று துறைக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் துறைச் செயலர் திரு பங்கஜ் குமார்மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாஜக புதுச்சேரியில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் மேலும் தாமதப்படுத்தும் பட்சத்தில் சட்டமன்ற முற்றுகைப் போராட்டம் நடத்தப்படும் என்று புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் திரு

புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் போது பாஜகவில் மகளிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது உள்ள காங்கிரஸ் அரசு முந்தைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட எந்த நிறைவேற்றவில்லை என்ற திரு சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் அன்பழகன் புதுச்சேரியில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை இதுவரை வழங்காமல் இருப்பது ஏன் என்று சட்டப்பேரவை அதிமுக குழுத் தலைவர் திரு அன்பழகன் கேள்வி எழுப்பி உள்ளார் இது குறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலவச அரிசி மற்றும் துணி வழங்காதது சர்க்கரை ஆலை மூடல் காலிப்பணியிடங்களை நிரப்பாதது உள்ளிட்ட அனைத்து தேக்க நிலைக்கும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியே காரணம் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று கூறியுள்ளார் மாநில மக்களின் நலனிற்காக பாடுபட முடியாமல் அரசின் இயலாமையை மறைக்க பிறர் மீது முதலமைச்சர் திரு நாராயணசாமி தொடர்ந்து பழிபோட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜன் அந்தோலன் கோவில்களுக்கு வழிபடச் செல்வர்கள் கூட்டமாக செல்லக் கூடாது என்றும் கோவில் வளாகத்திற்குள் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அங்குள்ள சிலைகளை தொட்டு வணங்க கூடாது என்றும் புதுச்சேரி இந்து சமய அறநிலைத்துறைச் செயலர் திரு மகேஷ் வலியுறுத்தியுள்ளார்

பி எஸ் மற்றும் பல் மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இணைதள மூலம் இன்று தொடங்கியது

பி எஸ் சேர்க்கைக்கு மாணவர்கள் இன்று முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

முதலில் மருத்துவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மருத்துவ ஆலோசனைப் பெற வேண்டும் என்று நேரில் மருத்துவ ஆய்வு தேவைப்படும் நோயாளிகளுக்கு மட்டும் தொலபேசியில் மருத்துவமனை வருவதற்காக குறுஞ்செய்தி அனுப்ப படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ மனைக்கு வருபவர்கள் முகக் கவசம் அணிய வேண்டும் என்றும் ஒரு நோயாளியுடன் ஒரு நபர் மட்டுமே மருத்துவ மனைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பண்டிகை காலங்களில் கொரோனா பரவல் தடுப்பு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பதில் மக்கள் அலட்சியமாக இருக்க கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எம்

பி எஸ் சேர்க்கைக்கு மாணவர்கள் முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று இன்று அறிவிக்கப் பட்டுள்ளது